பிரதமர் காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார்

சேலஞ்சா்ஸ் பெங்களூரை இன்று எதிர்கொள்கிறது

நரேந்திரமோதி பருவ நிலை மாற்றம் தொடர்பான தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பிரதமர் காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று திரு

உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை எட்டிய அதேவேளையில் பருவநிலை மாற்ற தாக்கத்திற்கு உள்ளாகும் நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் நிலைப்பாடுகள் நிதித்திட்டம் இயற்கை சார்ந்த தீர்வுகள் தூய்மை ளிசக்திக்கான படைப்பாற்றல் தொழில்நுட்ப திட்டங்கள் ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது பாரீஸ் ஒப்பந்தத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எட்டி சாதனை படைத்த ஒரே நாடு என்ற பெருமிதத்துடன் இந்தியா இம்மாநாட்டில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது

இதுதொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்தியை அடிப்படையாக கொண்டு பொது நல வழக்காக இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் பிற மாநிலங்களில் உள்ள நிலைமை தமிழகத்திற்கு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தற்போதைய நிலை குறித்து அறிய விரும்புவதாக நீதிபதி தெரிவித்தார் ராஜ்வ் ரஞ்சன் தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலாளர் திருராஜீவ் ரஞ்சன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது

திரிபாதி மாநில துறை தலைமை மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ஜே

அரசாண தமிழகத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களுக்கு செல்லும் தொழிலாளர்களை கண்காணிக்க அதிகாரிகளை நியமித்து மாநில அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது

சத்தியபிரத சாகு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இன்றுமாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

திவ்ய தர்ஷினி தெரிவித்துள்ளார்

சதவிகிதமாக குறைந்துள்ளது

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

இந்நிலையில் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் திருட்டை தடுக்க வேண்டும் என கொடிவோி பாசன விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்

இயற்கையை மீட்டெடுப்போம் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் சுற்றுச்சூழல் நீர்நிலைகள் பாதுகாப்பு மரம் வளர்ப்பு உள்ளிட்டவை குறித்த விழிப்புணா்வை மக்களிடையே ஏற்படுத்தி பூமியை பாதுகாக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ஒய்வு பெற்ற ராணுவ வீரர் திரு

இம்மாவட்டத்தில் கோவிட் நெறிமுறைகள் காரணமாக சொந்த ஊர் திரும்ப விரும்பும் வெளி மாநில தொழிலாளர்கள் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குனரை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் கூடுகல் விலைக்கு உரம் விந்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுசூதணன் ரெட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார்

வானிலை வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் சேலம் தா்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நீர்சத்து மிகுந்த காய் கனிகளை சேர்த்துக்கொள்ள மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்